எடப்பாடி கே

ஒரே நாடு ஒரே ரேசன் அட்டை திட்டத்தில் தமிழகத்திற்கு பாதகம் ஏற்படாத வகையில் முடிவெடுக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு

சட்டப்பேரவையில் இன்று இதுதொடா்பான கவனா்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய அவர் ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலேயே இதுபற்றிய முடிவு மேற்கொள்ளப்படும் என்றார் முன்னதாக இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய எதிர்கட்சித்தலைவர் திரு

க

இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர் திரு

தமிழகத்தை பொறுத்தவரை அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளின் கருத்துக்கள் அரசு தலைமை வழக்கறிஞர் மற்றும் டெல்லியில் உள்ள மூத்த வழக்கறிஞர்களின் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கப்படும் என்றார்

காமராஜ் கவனஈர்ப்பு ஒரே நாடு ஒரே ரேசன் அட்டை என்ற மத்திய அரசின் கொள்கை பற்றிய சாதக பாதகங்களை ஆராய்ந்தும் அனைவருக்கும் ரேசன் பொருட்கள் என்ற தமிழகத்தின் திட்டத்திற்கு எந்த பாதகமும் ஏற்படாத வகையிலுமே முடிவு செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

காமராஜ் தெரிவித்திருக்கிறார் இந்த திட்டம் தொடர்பான கவனஈ்ப்பு தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய திமுக உறுப்பினர் திரு

வேலு தமிழகத்தில் மட்டுமே அனைவருக்குமான பொதுவிநியோக திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் எந்த மாநிலத்தை சோ்ந்தவா்களும் எங்கு வேண்டுமானாலும் ரேசன் பொருட்களை வாங்கலாம் என்ற யோசனை ஏற்கனவே கடன் சுமையில் உள்ள தமிழகத்திற்கு கூடுதல் நிதிசுமையை ஏற்படுத்தும் என்றார் மாநிலத்திற்கு மாநிலம் உணவு பழக்கவழக்கங்களும் விநியோகம் செய்யப்படும் பொருட்களின் தன்மையும் மாறுபடுவதால் தமிழகத்தில் இதனை செயல்படுத்துவது ஏற்புடையது அல்ல என்றும் குறிப்பிட்டார் கூட்டாட்சி தத்துவம் மாநில சுயாட்சி என்ற கொள்கைகளுக்கு ஒரே தேசம் ஒரே ரேசன் அட்டை என்ற திட்டத்திற்கு எதிரானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்

காமராஜ் முதற்கட்டமாக இந்த திட்டம் ஆந்திரம் தெலுங்கானா மாநிலத்தில் செயல்படுத்தப்படுவதாகவும் முன்னுரிமை ரேசன் அட்டை தாரா்களுக்கும் அந்தோந்த்யா அன்னயோஜ்னா திட்ட பயனாளிகளுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் கூறினார்

சட்டப்பேரவையில் இன்று கேள்விநேரத்தின் போது இதை தெரிவித்த அவர் ஆக்ஸ்போர்டு ஆங்கில சொல் அகராதியில் உள்ள வார்த்தைகளை காட்டிலும் இது இருமடங்கு அதிகம் என்றார்

மகாராஷ்டிரா மாநிலத்தில் வங்கி பணிகளில் மராட்டி மொழியை அலுவல் மொழியாக மாற்ற ஆணை பிறப்பித்திருப்பது போல தமிழகத்திலும் முயற்சி எடுக்கப்படும் என்று கூறினார்

ஓ

வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தாலுக்கா மருத்துவமனை அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான அரசாணை விரைவில் பிறப்பிக்கப்படும் என்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

உதகையில் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படுவது பற்றி பரிசீலனை செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார் மணிகண்டன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைப்பது பற்றிய சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சா் திரு

சட்டப்பேரவையில் இன்று பள்ளிக்கல்வித்துறை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு உயர்கல்வித்துறை மானியக்கோரிக்கைகள் மீது விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன பள்ளி கல்வித்துறைக்காக அமைச்சர் திரு

உயர்கல்வித்துறைக்காக அமைச்சர் திரு

நரேந்திரமோடி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு

புதுதில்லியில் இன்று பிஜேபி நாடாளுமன்ற கட்சிக் கூட்டத்தில் பேசிய அவர் அரசு மேற்கொள்ளும் நலத்திட்டங்கள் குறித்த தகவல்கள் பொதுமக்களிடையே சென்றடைய வேண்டும் என்றும் இதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு

இக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு

தண்ணீர் திறப்பு முதலமைச்சரின் உத்தரவிற்கேற்ப கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பாரூர் பெரிய ஏரியிலிருந்து முதல்போக பாசனத்திற்கு இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு